திரு சிவன் கூறியுள்ளார்

கூறியுள்ளது தேசிய வாலிபால் போட்டியில் தமிழகம் அரை இறுதிக்கு முன்னேறியுள்ளது

முப்படைகளின் தலைமை தளபதிகளுடன் ஆலோசனை புதுதில்லியில் நடத்திய பின்னா் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார் முப்படைகளும் ஒருங்கிணைந்து செயல்படுவதற்கு தாம் உயர் முன்னுரிமை அளிக்க உள்ளதாக அவர் தெரிவித்தாா் புதிதாக உருவாக்கப்பட்டுள்ள இப்பதவிக்கு பொறுப்பேற்றுள்ள ஜெனரல் பிபின் ராவத்துக்கு பிரதமா் திரு நரேந்திரமோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார் பாதுகாப்புத் துறை சீர்திருத்த நடவடிக்கைகளில் ஒரு பகுதியாக இப்பதவி உருவாக்கப்பட்டிருப்பதாக பிரதமர் கூறியுள்ளார் முப்படைகளுக்கு தலைமை தளபதி நியமிக்கப்பட்டிருப்பது வரலாற்று சிறப்புமிக்க நடவடிக்கை என உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார் முப்படைகளின் நலனில் மத்திய அரசு அக்கறையுடன் செயல்படுகிறது என்பதை இந்த நடவடிக்கை உணர்த்தியிருப்பதாக அவர் தெரிவித்துள்ளா் பாதுகாப்புப் படையை நவீனமயமாக்குவதற்கு இது உதவிடும் என்றும் திரு அமித்ஷா கூறியுள்ளார் தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்ச் திரு பிரகாஷ் ஜவடேக்கரும் ஜெனரல் பிபின் ராவத்துக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார் இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் முப்படைகளின் தலைமை தளபதி குறித்து அரசியல் ரீதியாக கருத்துக்கள் தெரிவிப்பது கண்டனத்திற்குரியது என்று கூறினாா் முக்கிய பிரச்சினைகளில் காங்கிரஸ் தலைவர்கள் முன்னுக்குப் பின் முரணான கருத்துக்களை தெரிவித்து வருவதாகவும் திரு பிரகாஷ் ஜவடேக்கள் குற்றம்சாட்டினாா் ஊரக உள்ளாட்சி அமைப்புகளுக்கு இரண்டு கட்டங்களாக பதிவான வாக்குகள் நாளை எண்ணப்படுகின்றன

துத்துக்குடி மாவட்டத்தில் வாக்கு எண்ணிக்கை நடைபெறவுள்ள மையங்களில் விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதாக எமது செய்தியாளர் லஷ்மணன் தெரிவிக்கிறார்

ஒல்வொரு வாக்கு எண்ணம் மையத்திலும் வாக்கு எண்ணம் அலுவலர்களுக்கு சிறப்பு பயிற்சிகள் அளிக்கப்பட்டுள்ளன

வாக்கு எண்ணிக்கை முழுமையாக சிசிடிவி சேமா முலமாக கண்காணிக்கப்படவுள்ளது கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒன்பது ஒன்றியங்களில் உள்ள மையங்களில் வாக்கு எண்ணிக்கை நடைபெறவுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

இதற்கான வாக்கு எண்ணிக்கை நாளை நடைபெறுகிறது வாக்கு எண்ணிக்கை கூலை எட்டு மணிக்கு தொடக்குகிறது வாக்கு எண்ணம் பணியில் சமார் மூவாயிரம் ஊழியர்கள் ஈடுபடுத்தப்படவுள்ளன் ஒவ்வொரு வாக்கு எண்ணிக்கை மையத்திலும் தவித்தனி அறைகளில் மேலஜகள் போடப்பட்டுள்ளன ஒல்வொரு ஊராட்சி வாயிலாக வாக்குகள் எண்ணப்பட்டு வெற்றிபெற்றவர்கள் விவரம் அறிவிக்கப்படும் மேல்புறம் யுளியலுக்கான வாக்குகள் மின்னணு வாக்கப்பதிவு எந்திரத்தில் நடந்தள்ளதால் அதன் முடிவுகள் காலை பத்து மனிக்கே தெரிந்துவிடும்

இரண்டு கட்டங்காக நடந்து நடைபெற்ற தேர்கலில் பதிவான வாக்குகள் அடங்கிய வாக்குப்பெட்டிகள் வாக்கு எண்ணிக்கை மையங்களில் மூன்றடுக்கு போலீஸ் பாதகாப்புடன் வைக்கப்பட்டுள்ளது ஒல்வொரு வாக்கு எண்ணிக்கை மையத்கிற்கும் ஒரு காவல் ஆய்வாளர் தலைமையிலான குழுவினர் பாதகாப்பில் ஈடுபட்டு வருகின்றனர் நாளை நண்பகல்வாக்கில் முடிவுகள் தெரியவரும் என எதிர்பார்க்கப்படுகிறது

நாளை காலை தொடங்கும் வாக்கு எண்ணிக்கை மாலை வரை நீடிக்கும் என்பகால்பாதகாப்பு உள்ளிட்ட தேவையாள அளைக்து ஏற்பாடுகளும் எடுக்கப்பட்டு தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளன மதுரையிலிருந்து எஸ் ரகுராஜா புத்தாண்டு தினம் இன்று கொண்டாடப்பட்டது இதனையொட்டி குடியரசுத் தலைவர் குடியரசு துணைத்தலைவர் பிரதமர் மற்றம் தலைவர்கள் பலர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர் தேவாலயங்களிலும் கோவில்களிலும் நடைபெற்ற சிறப்பு பிரார்த்தனைகள் மற்றும் பூஜைகளில் ஏராளமானோர் பங்கேற்றனர் சந்த்ரயான் முன்று திட்டப்பணிகள் சுமுகமாக நடைபெற்று வருவதாக இஸ்ரோ தலைவர் திரு சிவன் கெரிவித்குள்ளார் இன்று பெங்ளூருவில் செய்தியாளாகளிடம் பேசிய அவர் அடுத்த ஆண்டு இது விண்ணில் செலுத்தப்படும் என்றாா்

விண்வெளிக்கு மனிதனை அனுப்பும் ககன்யான் திட்டத்திற்காக இந்திய விமானப்படையைச் சேர்ந்த நான்கு பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார் இவர்களுக்கான பயிற்சி ரஷ்யாவில் விரைவில் தொடங்க உள்ளதாகவம் அவர் தெரிவித்தார் இந்த இரண்டு திட்டப்பணிகளும் ஒரே நேரத்தில் நடைபெற்று வருவதாகவும் அவர் கூறினார் இஸ்ரோவின் இரண்டாவது ராக்கெட் ஏவுதளம் துத்துக்குடி மாவட்டம் குலசேகரப்பட்டினத்தில் அமைக்கப்பட உள்ளதாகவும் இதற்கான நிலம் கையகப்படுத்தும் பணி தொடங்கி உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் இந்த ராக்கெட் ஏவுதளத்திலிருந்து சிறிய ரக ராக்கெட்கள் மூலம் செயற்கைக் கோள்கள் விண்ணில் செலுத்தப்படும் என்றும் திரு சிவன் கூறினார் மணிமுத்தாறு அணையில் வனத்துறை சார்பில் சூரிய சக்தியில் இயங்கும் படகு சவாரியின் சோதனை ஒட்டம் இன்று நடைபெற்றது மாநிலத்தில் முதல் முறையாக இத்தகைய வசதி இங்குதான் அறிமுகப்படுத்தப்படுவதாக எமது செய்தியாளர் கெரிவிக்கிறார்

இதில் ஏராளமான கற்றலாப்பயணிகள் பயணம் செய்து மகிழ்ந்தனர்

எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இதனைத் தெரிவித்தார்

மாவட்ட செய்திகள் கன்னியாகுமரி மாவட்டம் கசீந்திரம் அருள்மிகு தானுமாலைய பெருமாள் கோவிலில் மா்கழி மாத திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது முக்கிய நிகழ்ச்சியான தேர்திருவிழா வரும் ஒன்பதாம் தேதி நடைபெறுகிறது

சிவகங்கையில் மாவட்ட அளவிலான தேசிய இளையோா் விழா வரும் நான்காம் தேதி நடைபெறவுள்ளது